நடைபெறும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது

குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்துக்கு கினியா நாட்டின் உயரிய தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது

அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார்

இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலாள முதலாவது டுவன்டி டுவன்டி கிரிக்கெட் போட்டி அமெரிக்காவில் லாடர்ஹில்லில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பான சமரசுப் பேச்சுக்கள் தோல்வியடைந்ததை அடுத்து வரும் ஆறாம் தேதியிலிருந்து இந்த வழக்கு விசாரணை தினசரி நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன சமரச குழுவின் அறிக்கை கிடைத்திருடீப்பதாகவும் இந்தப்பிரச்சினையில் இறுதி அமர்வு முடிவு எட்டப்படவில்லை என்றும் கூறியது இதைத்தொடர்ந்து வழக்கை அன்றாடம் விசாரிப்பது என முடிவு செய்யப்பட்டு இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் முக்கியமான பெரிய விமான நிலையங்களில் பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையிலான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது

நாட்டில் தற்கொலைகளை தடுக்கும் வகையிலான பொது சுகாதாரத் திட்டத்தை சிறந்த முறையில் செயல்படுத்த வேண்டும் என கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு பதில் அளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அருண் மிஸ்ரா எம் ஆர் ஷா ஆகியோரைக்கொண்ட அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது

மனநல சுட்டத்தை மாநில அரசுகளும் யூனியள் பிரதேசங்களும் சிறப்பான முறையில் செயல்படுத்தவில்லை என்று அதனால் தற்கொலைகள் அதிகரித்துள்ளதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது ராஜஸ்தானில் ஹுக்கா புகைப்பகங்களை தடை செய்யும் சட்டத்திருத்த மசோதா அம்மாநில சுட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது சிக்ரெட் மற்றும் இதர புகையிலைப்பொருட்களை தடை செய்யும் வகையிலான இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூவம் நிறைவேறியது வுண்கா புகைப்பகங்களை நடத்துபவர்களுக்கு மூன்றாண்டுகள் வரை சிறைத்தண்டனை விதிக்கவும் ஒரு லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் இந்தச்சட்டம் வகை செய்கிறது மாநிலத்தில் ஹுக்கா புகைக்கும் வழக்கம் அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்தம் வகையில் இந்தச் சுட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ரகுசர்மா தெரிவித்துள்ளார் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்துக்கு கினியாவில் உயரிய தேசிய விருது வழங்கப்பட்டுள்ளது இந்தியா கிளியா இடையே பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் ஒட்டுமொத்த நல்லுறவை மேம்படுத்தவும் குடியரசுத்தலைவரின் பங்களிப்பை பாராட்டி இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இந்த விருதை இந்திய மக்களுக்கும் கிளியாவுடனான நட்புறவுக்கும் அர்ப்பணிப்பதாக குடியரசுத்தலைவர் விருது வழங்கும் விழாவில் கூறினார் முன்னதாக கினியா அதிபருடன் குடியரசுத்தலைவர் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார்

குறித்து இந்தப்பேச்சுவார்த்தையின் முடிவில் இரு நாடுகளுக்கும் இடையே மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன மகாராஷ்டிர மாநிலத்தில் இ சிகரெட் உற்பத்தியாளர்களுக்கு எதிரான அரசின் நடவடிக்கைக்கு மும்பை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் இ சிகரெட்டுக்கு தடைவிதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதை எதிர்த்து இ சிகரெட் உற்பத்தியாளர்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இ சிகரெட் போதைப்பொருளா என்பது குறித்து மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது தேசிய புலனாய்வு அமைப்பு திருத்த சுட்டம் நேற்று முதல் நடைமுறைக்கு வருவதற்கான அறிவிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இதற்கான மசோதாவை இந்த அமைப்பிற்கு கூடுதலான அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்தியாவிற்கு வெளியேயும் தங்கியுள்ளவர்கள் திட்டமிட்டு குற்றசெயல்களில் ஈடுபடும் பட்சத்தில் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கவும் அவர்களின் சொத்துகளை முடக்கவும் தேசிய புலனாய்வு அமைப்பிற்கு அதிகாரம் வழங்க புதிய சட்டம் வகை செய்கிறது வெளிநாடுகளில் தஞ்சமடைவதை தடுக்கவும் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விடுவதை தடுப்பது தடை செய்யப்பட்ட ஆயுதங்களின் உற்பத்தி மற்றும் விற்பனையை தடுப்பது இணையதள பயங்கரவாத குற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது வெடிப்பொருட்கள் வைத்திருப்பதை தடுப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் தேசிய புலனாய்வு அமைப்பிற்கு கூடுதல் அதிகாரங்கள் புதிய சட்டத்தின்படி வழங்கப்பட்டுள்ளன ரஷ்யா மற்றும் சீனாவுடன் புதிய அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட விருப்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இந்த விஷயம் குறித்து இருநாடுகளின் தலைவர்களுடன் தாம் பேசியதாகவும் அவர்கள் இதற்கு இசைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

ஆயுதப்போட்டி ஏற்படும் அச்சுறுத்தலான சூழல் உருவானது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் இவ்வாறு கூறியிருப்பது உலக நாடுகளிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது புதிய வடிவத்திவான ஏவுகணையை ரஷ்யா படைப்பிரிவில் சேர்த்துள்ளதன் மூலம் ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாகக் கூறி அமெரிக்கா ஒப்பந்தத்திலிருந்து விலகிக்கொண்டது ஆனால் இந்தக் குற்றக்காட்டை ரஷ்பா மறுத்துள்ளது இந்தியாவுக்கும் மேகாங் கங்கா ஒத்துழைப்பு நாடுகளுக்கும் இடையே பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க சிறப்பான தொடர்பு அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மேகாங் கங்கா ஒத்துழைப்பு நாடுகள் அமைப்பில் இந்தியாவும் கம்போடியா லாவோஸ் மியான்மர் தாய்லாந்து வியட்நாம் ஆகிய ஆசியான் நாடுகளும் உறுப்பினர்களாக உள்ளன தாய்லாந்து தலைநகர் பாங்காகில் நேற்று நடைபெற்ற இந்த நாடுகளுக்கு இடையிலான அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய திரு ஜெய்சங்கர் நாடுகளுக்கு இடையேயாள தொடர்பு முக்கிய அம்சமாக விளங்குகிறது என்றார் இந்தியா மியான்மர் தாய்லாந்து இடையிலான முத்தரப்பு நெடுஞ்சாலை பணிகள் விரைவில் முடிவடையும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அதனை கம்போடியா வாவோஸ் வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு நீட்டிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியா மியான்மர் தாய்வாந்து நாடுகளுக்கு இடையே மோட்டார் வாகன உடன்படிக்கைய விரைந்து மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறத்திய அமைச்சர் இதன் மூலம் சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்தை தடையின்றி மேற்கொள்ள முடியும் என்று குறிப்பிட்டார் இந்த நடவடிக்கை வர்த்தக மற்றும் சுற்றுலாத்துறையில் பெரும் முன்னேற்றத்தை அடைய வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார்

ஆசியாள் நாடுகளுக்கு இளடயே வர்த்கதம் மற்றும் சுற்றுலாவை மேலும் ஊக்குவிக்க நேரடி விமானப்போக்குவரத்து அவசியம் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார் வரும் அக்டோபர் மாதத்திலிருந்து தில்லிக்கும் ஹோ சி மின் நகரத்திற்கு இடையிலும் கொல்கத்தா யாள்கள் இடையே சு சுப்டம்பர் மாதத்திலும் நேரடி விமானப்போக்குவரத்து தொடங்கும் என்று அவர் தெரிவித்தார் பஞ்சாபிலிருந்து அமர்நாத் யாத்திரை மேற்கொண்டவர்கள் பத்திரமாக திரும்ப தேவையாள அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் கேப்டன் அம்ரீந்தர் சிங் பத்தான்கோட் மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் தீவிரவாதிகள் அச்சுறுத்தலை அடுத்து அமர்நாத் யாத்திரை செல்பவர்கள் தங்கள் பயணத்தை பாதியிலேயே முடித்துக்கொள்ளுமாறும் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் தங்குவதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஜம்மு காஷ்மீர் மாநில அரசு எச்சரித்துள்ளதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநில அரசுடன் தொடர்பில் இருக்குமாறும் அவ்வப்போது தகவல் பரிமாற்றங்களை மேற்கொண்டு பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில காவல்துறைக்கு முதலமைச்சர் அம்ரீந்தர் சிங் அறிவுரை வழங்கியுள்ளார் இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டுவன்டி டுவன்டி கிரிக்கெட் போட்டி இன்று அமெரிக்காவின் வாடர்ஹில் நகரில் நடைபெறுகிறது மூன்று போட்டிகளைக்கொண்ட இந்தத் தொடரின் முதல் இரண்டு ஆட்டங்கள் வாடர்ஹில் விலும் மூன்றாவது ஆட்டம் கயானாவிலும் நடைபெறும் இன்று நடைபெறவுள்ள முதலாவது போட்டி இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் அகில இந்திய வானொலி இந்த போட்டியின் நேர்முக வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் மாறி மாறி ஒலிபரப்பும் நேர்முக வர்ணனை இரவு ஏழரை மணிக்கு தொடங்கும்